ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீடு திட்டம் உலக அளவில் முன்னோடி திட்டமாக உருவானதற்கு மருத்துவ சமூகத்தின் பங்கு அளப்பரியது என்று பிரதமர் திரு

சென்னையில் கோவிட் தொற்றை தடுக்கும் மைக்ரோ திட்டத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

பிரதமர் ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் பாரத் கசகாதார காப்பீடு திட்டத்தை உலக அளவில் மிகப்பெரிய திட்டமாக முன்னெடுத்துச் சென்றதில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்களின் பங்கு அளப்பரியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோதி பாராட்டியுள்ளார் டிவிட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டம் எண்ணற்ற இந்தியர்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக எடுத்துரைத்தார் இரண்டுக்கும் குறைவான ஆண்டுகளில் சுகாதார காப்பீடு திட்ட கடந்த பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியிருப்பது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெருமை சோப்பதாகும் என்றார் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இணையதள கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டது மிகவும் பயனளிப்பதாக சுட்டிக்காட்டினார் இணையதளத்தில் பயனாளிகள் தங்களது பெயரை பதிவுசெய்வதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உயர்தரமான குறைந்த செலவிலான மருத்துவ பயன்களை அவர்கள் பெற இயலும் என்று எடுத்துரைத்தார் பயனாளிகள் மற்றும் அஅர்தம் குடும்பத்தினரை பாராட்டியுள்ள பிரதமர் அனைவரும் உடல் நலத்துடன் திகழ தாம் பிரார்த்திப்பதாக கூறினார் பிரகாஷ் ஜவ்தேக்கர் இதனிடையே இந்த தொலைநோக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்தேக்கர் பிரதமர் திரு

மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த பரவலை முழுமையாக தடுக்க முடியம் என்றும் கூறினார் பாதிக்கப்பட்ட மண்டலங்களில் உள்ள மக்களுக்கு லேசான அறிகுறி தென்பட்டாலும் உடனடியாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார்

சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் சென்னை கோவிட் தடுப்பு சிறப்பு அதிகாரி டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

ஆட்சித்தலைவர் திரு

இதனிடையே மேற்கு வங்கம் ஒடிசா மாநிலங்களில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ளன இந்நிலையில் தமிழக கடல் பகுதிகளில் நிலைமை உன்னிப்பாக கண்காணிப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியிருக்கிறார்

நாகை புயல் நாகை துறைமுகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதோடு படகுகள அனைத்தும் கரையில் நிறுத்திவைக்கப்பட்டுள்ளன மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இருவரி திருப்பூரில் நடமாடும் காசநோய் பரிசோதனை வாகனத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு விஜயகார்த்திகேயன் இன்று தொடங்கிவைத்தார் இந்த வாகனத்தில் காசநோய் தொடர்பான சோதனைகளை மேற்கொள்ள தேவையான எக்ஸ்ரே உள்ளிட்டஅனைத்துவசதிகளும் செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து சென்னை தலைமை செயலகம் மற்றும் இதர அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் காலை மாலை என இருவேளையும் இயக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பிரபாகர் இன்று நேரில் ஆய்வு செய்தார்